கோவிட் நிவாரணம் முதல் தவணை இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் இரண்டு வார கால முழுஊரடங்கு இன்று நடைமுறைக்கு வந்ததையடுத்து சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன

தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி

பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார்

அன்றைய தினம் மக்கள் முக கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி நிவாரணத்தொகையை பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மத்திய ரயில்வே வர்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலிடம் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட அவர் அவ்வாறு செய்தால் மட்டுமே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் மருந்து தேவையை முழுமையாக நிறைவு செய்ய முடியும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த கோரிக்கை குறித்து பரிசீலித்து ஆவண செய்வதாக திரு

ஊரடங்கு மாவட்டம் தமிழகத்தில் முழுஊரடங்கு இன்று நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் மாநிலத்தின் பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன

திருவாரூர் மாவட்டத்தில் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார்

நெல்லையில் பாளையங்கோட்டை நெல்லை சந்திப்பு டவுன் பகுதிகளில் சாலைகள் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகிறது

செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் வாகன போக்குவரத்தின்றி காணப்பட்டது பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டமும் குறைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் பேருந்து ஆட்டோ உள்ளிட்டவை இயங்காததால் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது தொழிற்சாலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்களும் பணியாளர்களும் இரு சக்கர வாகனங்களில் பணிகளுக்கு செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் பகுதிகளில் அனுமதி வழங்கப்படாத கடைகளை அடைக்க சார் ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் சாலையோர பழக்கடைகளையும் அகற்றினார்

இந்நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது

பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியினை பயன்படுத்தி நோய்த்தொற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காந்தி கோவிட் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு

கோவிட் சூழல் காரணமாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றிபெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர் தற்காலிக சபாநாயகர் திரு

முன்னதாக ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தற்காலிக சபாநாயகர் திரு

பிச்சாண்டிக்கு பேரவை உறுப்பினராக பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

எடப்பாடி

சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது அசாம் அசாம் மாநில புதிய முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா இன்று பதவியேற்றார்

வைகை வெள்ளப்பெருக்கு வைகை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான சோத்துப்பாறை மஞ்சளாறு கும்பக்கரை கொட்டக்குடியில் காரணமாக உபரிநீர் வெளியேற்றப்படுவதையடுத்து வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

வானிலை வளிமண்டல மேலடுக்கு மசுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துகுடி விருதுநகர் மதுரை தென்காசி தர்மபுரி சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அம்மையம் கூறியுள்ளது